யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த சிறந்த பங்களிப்பு செய்தமைக்காக பிரதமர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

ககன்யான் விண்கலம் திட்டமிட்டதற்கு ஓராண்டு முன்கூட்டியே விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு கே சிவன் தெரிவித்துள்ளார்

கூடங்குளம் அனுமின் நிலைய அனுக்கழிவுகளை கையாள்வது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் கூட்டம் விரைவில் நடத்தப்படும் என்று அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

கிராமப்புற விஞ்ஞாளிகளின் புதிய கண்டுபிடிப்புகளில் சிறந்தவற்றை தெரிவு செய்து ஒரு லட்சம் ரூபாய் வரை பரிசு வழங்கப்படும் என்று அறிவியல் நகர துணைத் தலைவர் திரு சகாயம் தெரிவித்துள்ளார்

உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா டாஸ் வென்று களத்தில் உள்ளது இனி விரிவான செய்திகள் யோகா குறித்து இந்த ஆண்டு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த சிறந்த பங்களிப்பு செய்தமைக்காக விருது அறிவிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த புவிக்கோளின் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மக்கள் யோகா பயிற்சி மேற்கொள்வதை உறுதிசெய்ய இவர்கள் ஆற்றிய பணிகள் குறித்து தாம் பெருமிதம் கொள்வதாக இன்று வெளியிட்ட டுவிட்டர் செய்திகளில் பிரதமர் கூறியுள்ளார் ஜப்பானில் உள்ள யோகா நிகேதனும் பீகாரில் உள்ள யோன பள்ளியும் பயிற்சி நிறுவனப் பிரிவில் விருதுகளைப் பெற்றுள்ளன இத்தாலியைச் சேர்ந்த அன்டோனிடா ரோசியும் குஜராத்தைச் சேர்ந்த சுவாமி ராஜரிஷி முனியும் தனிநபர் பிரிவில் விருது பெற்றுள்ளனர்

பின்னர் இதே வளாகத்தில் தகவல் பெறுவதற்காக டவர் அமைக்கும் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் இந்த மையத்தின் மூலம் தென் மாநிலப் பகுதிகளில் பயணம் செய்யும் நீர்மூழ்கி கப்பல்கள் பற்றிய தகவல்களை ராடார் மூலம் அறிந்து தகவல்கள் பரிமாறிக் கொள்ளப்படும் என்று அவர் கூறினார்

இந்த விண்கலம் செப்டம்பர் முதல் வாரத்தில் நிலவில் இறங்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் மீனவர்களுக்கான தொலைத் தொடர்பு சாதனங்கள் வழங்கப்பட்டு அவை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார் ககன்யான் விண்கலம் செலுத்தப்படுவது பற்றியும் அவர் விவரித்தார்

னோபிச்செட்டி பாளையம் பகுதிக்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

தமிழகத்தில் மழை வேண்டி அஇஅதிமுக சார்பில் இன்று சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளா்களிடம் பேசிய மாநில அமைச்சா் திரு ஜெயக்குமார் அனைவரும் மரம் நட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்

அக்கட்கட்சியின் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் இவற்றில் பங்கேற்றனர் தமிழகத்தில் நிலவி வரும் தண்ணீர் பிரச்சினையைப் போக்க அரசு முழு முயற்சியுடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் துறை அளமச்சர் திரு துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் மழழ வேண்டி இன்று நடைபெற்ற யாகத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு அரசு சட்டப்படி அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அவர் கூறினார்

புதிய கல்வி தொலைக்காட்சிக்கான செட்ஆப் பாக்ஸ்களை ஆசிரியர்களுக்கு அவர் வழங்கினார் நாட்டிலேயே தமிழகத்தில் தான் அதிகபட்சமாக அரசின் வருவாயில் மூன்றில் ஒருபங்கு கல்விக்காக ஒதுக்கப்படுகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வியளிப்போம் என்ற திட்டம் குறித்து நடத்தப்பட்ட கட்டுரை பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார்

தங்கமணியும் சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜாவும் வழங்கினர் பின்னர் திரு தங்கமணி செய்தியாளர்களிடம் பேசினார்

தமிழகத்தில் கிராமப்புறங்களைச் சேர்ந்த விஞ்ஞானிகளின் புதிய கண்டுபிடிப்புகளில் சிறந்தவற்றை தெரிவு செய்து ஒரு லட்சம் ரூபாய் வரை பரிசு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அறிவியல் நகர துணைத் தலைவர் திரு உ சகாயம் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பரிசு ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்றார் பிரபல மிருதங்க வித்வானும் அகில இந்திய வானொலியின் முன்னாள் இசைக் கலைஞருமான தஞ்சாவூர் ராமமூர்த்தி இன்று திருச்சியில் காலமானார்

தனக்கென தனித்த அடையாளத்துடன் நான்கு தலைமுறைகளாக கள்நாடக சங்கீதத்தில் புகழ் பெற்று விளங்கிய அவர் பிரபல வயலின் இசை மேதை மருங்காபுரி கோபாலகிருஷ்ண ஐயர் தொடங்கி வாய்ப்பாட்டு கலைஞர் எம் எல் வசந்தகுமாரி வரை பல்வேறு கலைஞர்களுக்கு மிருதங்கம் வாசித்துள்ளார் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் அவர் பெற்றுள்ளார்

நவீன தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்துவது பற்றிய இரண்டு நாள் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு இன்று சேலத்தில் தொடங்கியது

பாபநாசம் மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளில் தேவையான அளவு தண்ணீர் இருப்பதால் ஆகஸ்ட் மாதம் வரை திருநெல்வேலி விருதுநகர் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது என நெல்லை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் தெரிவித்துள்ளார்

டாஸ் வென்ற இந்தியா பேட் செய்ய தீர்மானித்து முதலில் களமிறங்கியது

ஸ்லோவோக்கியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மாநில அளவிலான பேட்மிண்டன் போட்டி தேனி மாவட்டம் போடிநாயக்கனரில் இன்று தொடங்கியது

யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த சிறந்த பங்களிப்பு செய்தமைக்காக பிரதமர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

ககன்யான் விண்கலம் திட்டமிட்டதற்கு ஓராண்டு முன்கூட்டியே விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு கே சிவன் தெரிவித்துள்ளார்

கூடங்குளம் அனுமின் நிலைய அனுக்கழிவுகளை கையாள்வது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் கூட்டம் விரைவில் நடத்தப்படும் என்று அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

கிராமப்புற விஞ்ஞானிகளின் புதிய கண்டுபிடிப்புகளில் சிறந்தவற்றை தெரிவு செய்து ஒரு லட்சம் ரூபாய் வரை பரிசு வழங்கப்படும் என்று அறிவியல் நகர துணைத் தலைவர் திரு சகாயம் தெரிவித்துள்ளார்